ஆந்திராவில் கோதாவரி ஆற்றில் நேரிட்ட படகு விபத்தில் சிக்கியோரை தேடும் பணியில் கடற்படையின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தான் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்றும் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பாப் பிளாக்மேன் வலியுறுத்தியுள்ளார்

பட்டம் வென்றார்

உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளின் தலைவர்கள் பேரணி ஒன்றில் இணைந்து பங்கேற்க உள்ளது அண்மைக்காலத்தில் இது முதல் முறையாகும் இந்த பேரணியில் சுமார் ஜம்பதாயிரம் இந்தியர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர் இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு ஸ்டஃபன் கிரைசான் இருநாட்டின் வலுவாள நல்லுறவை பறைச்சாற்றும் வகையில் இந்த பேரனி அமையும் என்று கூறியுள்ளார் எரிசக்தி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவை மேம்படுத்துவதற்கு இது உதவும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த நிகழ்வு வரலாற்றுச் சிறப்பு மிக்கது என அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷவர்தன் சின்காலா தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் வலுவான நட்பு மற்றும் ஒருங்கிணைப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்வு அமையும் என்று அவர் கூறியுள்ளார் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மத்திய தெற்கு ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியா சென்றடைந்தார் இன்று ஸ்லோவேனிய அதிபர் திரு போரட் பாகோரை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துகிறார் இந்த சந்திப்பின்போது நடைபெறவுள்ள அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்குப் பிறகு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன ஐஸ்லாந்து மற்றும் கவிட்சர்லாந்தில் தனது பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் ஸ்லோவேனியாவில் இரண்டு நாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் போர் நினைவுச் சின்னத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றும் அவர் இந்தியா ஸ்லோவேளியா தொழில் நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளார் ஸ்லோவேளியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தப் பிறகு இந்திய குடியரகத் தலைவர் ஒருவர் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் கடந்த ஐந்தாண்டுகளில் மருத்துவம் ரசாயனம் எஃகு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டிற்கும் இடையே அதிக அளவு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது ஆந்திராவில் கிழக்கு கோதாவரி ஆற்றில் நேரிட்ட படகு விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர்

இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மாநில பேரிடர் மீட்புப்படை ஈடுபட்டு வருகிறது

மீட்புப் படையினருடன் கடற்படையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சும் ரூபாய் நிதியதவி வழங்கப்படும் என ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார் இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் அரசியல் சாசனத்தால் நாட்டின் எந்தவொரு மாநிலத்திற்கும் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து தற்காலிகமானது மற்றும் மாற்றத்திற்குரியது என பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்

அங்குள்ள மக்கள் வளர்ச்சியடைவதை தடுக்கும் மிகப்பெரிய தடைக்கல்லாத சிறப்பு அந்தஸ்து இருந்ததாக அவர் கூறினார்

மத்திய பிரதேசத்தில் பெய்து பவரும் கனமழை காரணமாக அம்மாநிலத்தின் பெரும்பாவான மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன

மீட்புப் பணிகளுக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அம்மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சரவை அதிகாரிகள் குழு விரைவில் அங்கு சேத விவரங்களை மதிப்பிடவுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் உள்ள இந்திய மேலாண்மைக் கழகத்தில் அம்மாநில அமைச்சர்களுக்கு தொழில்சார் வல்லுநர்கள் சிறப்பு பயிற்சி அளித்தனர் இப்பயிற்சியில் அளமச்சர்களுடன் கலந்து கொண்ட அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஒரு லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை இந்தியா அடைவதற்கு இத்தகைய பயிற்சிகள் உதவும் என்று கூறினார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இங்கிலாந்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியுள்ளனர் லண்டனில் காஷ்மீர் மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பாப் பிளாக்மேன் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிவிருந்து பாகிஸ்தான் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கூறினார் நீண்ட நாட்களாக காஷ்மீர் விவகாரத்தை ஆராய்ந்து வரும் அவர் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் பகுதியும் முழுக்க முழுக்க இந்தியாவிற்கு சொந்தமானது என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய இங்கிலாந்திற்கான இந்திய தூதர் திரு ருச்சி ணஷியாம் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை பிரதமர் திரு நரேந்திர மோதி நிறைவேற்றியுள்ளதாக கூறினார் மாலத்தீவு குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு இன்று முதல் புதுதில்லியில் இரண்டுவாரம் சிறப்பு பயிற்சி வழங்கப்படவுள்ளது இரு நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த பயிற்சி வழங்கப்படவுள்ளது மாலத்தீவில் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அந்நாட்டில் ஜனநாயக மற்றும் சுதந்திர அமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியா உதவும் என கடந்த ஜுன் மாதம் அங்கு அரசமுறைப் பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறிய தாக்குதலின் போது நேரிட்ட சண்டயில் வீர மரணமடைந்த இந்திய ரானுவ வீரர் கமலேஷ் குமாரின் இறுதிச்சடங்கு முழு ரானுவ மரியாதையுடன் நடைபெற்றது பீகாரின் பாட்னா மாவட்டத்தில் உள்ள கங்கை நதிக்கரையில் அன்னாரது இறதிச் சடங்கு நடைபெற்றது முன்னதாக உயரிழந்த வீரரின் சொந்த கிராமத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அன்னாரது உடலுக்கு மரியாதை செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் குவைத்தின் கடலோரப் பகுதிகளில் அடைபாளம் தெரியாத ட்ரோன் விமானம் இன்று கற்றித்திரிந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குவைத் அமைச்சரவை டுவிட்டரில் பதிவிட்டுள்ளது சவுதி அராம்கோ கத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று ஹவுதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் தற்போது குவைத்தின் கடலோரப் பகுதிகளில் ட்ரோன் விமானங்கள் சந்தேகத்திற்கிடமாக பறந்தது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது

துருக்கி வெள்ளைப்பகுதி அருகே கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக இங்கிவாந்தைச் சேர்ந்த மனித உரிமை பார்வையாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை கடந்த ஜுன்மாதத்திற்கு பிறகு தருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் பிடியில் உள்ள இப்பகுதியில் நடைபெறும் முதல் தாக்குதல் இதுவாகும்

இதன் மூலம் இந்த தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் சமனில் முடிந்தது

உலக பில்லியர்ட்ஸ் சேம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பட்டம் வென்றார்

இப்போட்டியில் பட்டம் வென்ற பங்கஜ் அத்வாளிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் ஒலிப்பிக் போட்டிக்கான ஆசிய தகுதிக் கற்று வாலிபால் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் போட்டியின் காலிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் இந்தியா ஒலிம்பிக் தகுதிச்சுற்று போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றது